யுளியன் பிரதேச முதலமைசள்களுடன் தறபோது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்

சிசிக்சை வழங்கப்பட்டுள்ளதாக ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹா்ஷவா்தன் கூறியுள்ளார் மாநிலங்களவை தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்தி வைக்கப்பட்டது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது

நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது நோய் தொற்று அதிகம் உள்ள மாநிலங்களில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது நாட்டின் கலாச்சாரத்தின் தொன்மை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி உள்ள நிபுணர் குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞர்களையும் சேர்க்க வேண்டுமென்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதம் திரு நரேந்திரமோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் இந்த நிபுணர் குழுவில் தென்மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இடம்பெறவில்லை என்றும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்னிந்தியாவின் தொன்மை வாய்ந்த கலாச்சாரமாக திராவிட நாகிகம் திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் மிகவும் பழமை வாய்ந்தது என்று அவர் தொவித்துள்ளார் தமிழகத்தின் கீழடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள் இதனை உணர்த்தி இருப்பதையும் அவர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் உரிய இடம் அளிக்காமல் ஏற்படுத்தப்படும் ஆய்வுகள் முழுமையாக இருக்காது என்ற தமது கருத்தினை பிரதமா் ஏற்றுக் கொள்வாா் என்றும் அவா் அந்த கடிதத்தில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த நிபுணா் குழுவில் தமிழகத்தைச் சேன்ந்த அறிஞா்கள் இடம்பெறாதது தமக்கு ஆச்சியத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக இந்த பிரச்சினையில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞர்களும் இடம்பெறம் வகையில் நிபுணர் குழுவை மாற்றியமைக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கோிக்கை விடுத்துள்ளார் பிரதமின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் இரண்டு ஆண்டுகளை பூர்த்தி செய்து இன்று மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு பேசினார்

இந்த திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தியதற்காக மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் கூறினார் நடப்பு ஆண்டில் இந்த திட்டத்தின் கீழ விடுபட்டவா்களை இணைப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ககாதாத்துறை இணை அமைச்ச் திரு அஸ்விளிகுமார் சௌபே நாட்டு மக்கள் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வினை உறுதி செய்வதன் நோக்கோடு பிரதமர் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகக் குறிப்பிட்டார் இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது என தருமபுரி மாவட்டத்தைச் சேன்ந்த பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்ததாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

ஐந்து நாட்களாக இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையைவிட கடந்த குணமடைவோரின் எண்ணிக்கை கூடுதலாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்

அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைபெறுவதாக இருந்த மழைக்காலக் கூட்டத்தொடர் முன்கூட்டியே இன்று முடித்துக் கொள்ளப்பட்டது

வேளாண் மசோதா தொடர்பான பிரச்சினை தவிர இதர நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த பிரச்சினையில் எதிர்க்கடசி உறுப்பினர்கள் சிலர் நடந்து கொண்ட விதம் தூதிருஷ்டவசுமானது என்றும் அவர் கூறினார் எட்டு உறுப்பினர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தமக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்றபோதிலும் அவை நடவடிக்கைகள் கண்ணிசமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தமக்கு இருப்பதாகவும் அவர் கூறினார் இதன் அடிப்படையில்தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுததுவது குறிதது முதலமைக்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூட்டுறவுததுறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

மாணவா்கள் பேராசிரியா்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுடன் கூடிய தொழில்முனைவோா்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும் அவர் தொவித்துள்ளார் ஒரு குழுவில் அதிகபட்சமாக நான்கு போ் இடம்பெற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவா் கூறியுள்ளாா் இப்போட்டிகளில் வெற்றிபெறபவர்களுக்கு முதல் பரிசாக ஐந்து லட்சும் ரூபாயும் இரண்டாம் பரிசாக மூன்று லட்சும் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஒரு லட்சும் ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

இம்மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு புஷ்பா சத்திய நாராயணா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் முன்னதாக இருதரப்பு வழக்கறிஞர்களும் தங்களது வாதங்களை எடுத்துரைத்தனர்

தெள்தமிழக கடலோரப் பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை நாளை இரவு பதினொன்றரை மணி வரை கடல் அலை மூன்று புள்ளி ஏழு மீட்டர் வரை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியலூரில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை தலைமை கொறடா திரு ராஜேந்திரன் மற்றும் அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசந்திர பானு ரெட்டி வழங்கினார்

இந்த நோய் தொற்று பரவலை தடுக்க அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேனி மாவட்டத்தில் இடம் பெயர்ந்து பின்னர் சொந்த ஊர் திரும்பிய இளைஞர்களுக்கு தொழில் கடனுதவிகளை ஆட்சியர் திருமதி பல்லவி பல்தேவ் வழங்கினார்

தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா வைச் சோந்த இவர்கள் பல்லாவரம் ராணுவ முகாம்களில் பரிசோதனைக்குப் பின்னர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறவுள்ளப் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது